புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று தளர்வற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது மோடி ஸ்வச் பாரத் நாட்டின் சுத்தமான நகரங்கள் மற்றும் மாநிலங்களை இனம் காண்பதற்கான வருடாந்திர ஸ்வச் சர்வேச்ஷண் கணக்கெடுப்பின் முடிவுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை வெளியிட இருக்கிறார்

நகர்புற ஸ்வச் பாரத் இயக்கத்தின் பயனாளிகள் துப்புரவு தொழிலாளிகள் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் உரையாட இருக்கிறார்

முர்மு மோடி மத்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி திரு கிரீஷ் சந்திர முர்மு இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்துப் பேசினார்

மோடி பருவமழை கொரோனா பெருந்தொற்றுக் காலத்தில் பருவமழையால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறி உள்ளார் கொசுக்களால் ஏற்படும் நோய்களும் இதர வெப்ப மண்டல நோய்களும் பரவக் கூடிய பருவம் என்பதால் சரியான முன்னெச்சரிக்கை அவசியம் என்று அவர் கூறி உள்ளார் நிலவரங்களை அரசு நெருக்கமாக கண்காணித்து வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவதை உறுதிப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார்

முற்றிலும் வெளிப்படையான முறையில் சட்டப்படி நிர்வகிக்கப்படும் பிஎம் கேர்ஸ் நிதியின் செயல்பாடுகளை எதிர்கட்சிகள் விமர்சிப்பது கொரோனா வைரசுக்கு எதிரான போராட்டத்தை பலவீனமாக்கும் முயற்சி என்றும் அவர் கூறி உள்ளார்

இதற்கிடையே நாட்டில் கொரோனா பரிசோதனை திறன் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கப் பதக்கம் வென்ற மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாட் டேபிள் டென்னீஸ் வீராங்கனை மணிகா பத்ரா பாராலிம்பிக் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்ற மாரியப்பன் தங்கவேலு விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் எடப்பாடி காவிரியை புனரமைக்க தமிழக அரசு அறிவித்துள்ள நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நமாமி கங்கே திட்டம் போன்ற தேசிய திட்டமாக மத்திய அரசு அமல்படுத்த வேண்டுமென தமிழக முதலமைச்சர் எடப்பாடி திரு கே பழனிசாமி கோரி உள்ளார் இன்று மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு கஜேந்தி சிங் ஷெகாவத் காணொளி காட்சி மூலம் நடத்திய கூட்டத்தில் பேசுகையில் முதலமைச்சர் இவ்வாறு கோரிக்கை விடுத்தார் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் மற்றும் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என்றும் உலக வங்கி நிதி உதவியுடன் கூடிய அட்டல் நிலத்தடி நீர் மேம்பாட்டு திட்டத்தில் தமிழகத்தை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக அரசுக்கு முழு அதிகாரம் வழங்கும் வகையில் மத்திய அரசின் அணை பாதுகாப்பு மசோதாவில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார்

மக்கள் உரிமை கூட்டமைப்பு தாக்கல் செய்த புகார் மீது ஆணையம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூட்டமைப்பின் செயலர் திரு சுகுமாரன் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஏனாம் ஏனாமில் கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரான்ஸ்திப்பா மற்றும் இதர பகுதிகளை புதுச்சேரி சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று நேரில் பார்வையிட்டார் மண்டல நிர்வாக அதிகாரி திரு சிவராஜ் மீனா காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராதாகிருஷ்ணா உள்ளிட்ட அதிகாரிகளும் உடன் சென்றனர்

மத்திய நிதியமைச்சருக்கு எல்லா வகையிலும் வளம் பெருகட்டும் என்று அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார் ஸ்டெர்லைட் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட தமிழக அரசு மேற்கொண்ட முடிவு செல்லுபடியாகும் என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்துள்ளது முன்னதாக ஆலை மூடப்பட்டதை ஆட்சேபித்து வேதாந்தா குழுமத்தினர் தாக்கல் செய்த மனு மீது தேசிய பசுமை தீர்ப்பாயம் வேதாந்தா குழுமத்திற்கு ஆதரவாக தீர்ப்பளித்த போதிலும் பின்னர் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை ரத்து செய்து சம்பந்தப்பட்டவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என உத்தரவிட்டிருந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் சுத்தமான நகரங்களை இனம் காண்பதற்கான வருடாந்திர ஸ்வச் சர்வேச்ஷண் கணக்கெடுப்பின் முடிவுகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் வியாழக்கிழமை வெளியிட இருக்கிறார்

புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் வகையில் இன்று தளர்வற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது